பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது

புள்ளி இரண்டு பூஜ்ஜிய சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பாதிக்கப்பட்டுள்ளனா்

தமிழ்நாட்டை தொழில் துறையில் தொடர்ந்து முன்னணி மாநிலமாக திகழ செய்திட மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் இந்தியா சீனா எல்லை பிரச்சினை தொடர்பாக ரானுவ அதிகாரிகளுக்கு இடையேயாள பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது

இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளின் ராணுவத்தின் லெப்டினென்ட் ஜெனரல்கள் கலந்து கொண்டனா் இந்தியாவின் சார்பில் லெப்டினெனட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் கலந்து கொண்டார் இரு நாடுகளின் எல்லை பிரச்சினை தொடர்பாக ராணுவம் மற்றும் உயரதிகாரிகள் நிலையிலாள பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன நேற்று வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் நிலையிலான கூட்டம் நடைபெற்றது இதில் இந்தியாவின் சா்பில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு லவின் புரீவஸ்தவா கலந்து கொண்டார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இரு நாடுகளின் அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் நட்புறவு குறித்து திருப்தி தெரிவித்தனர் எல்லைப் பிரச்சினையில் இரு நாடுகளும் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என முடிவு செய்யப்பட்டது குழந்தைகள் மற்றும் மகளிரின் ஆரோக்கியம் தொடர்பான கருத்துக்களை பரிந்துரைப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயா ஜேட்லி தலைமையில் பணிக்குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது

பெண்கள் தாய்மை அடையும் வயது குழந்தைகள் இறப்பு விகிதத்தை குறைப்பது இவர்களுக்கான ஊட்டச்சத்து தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் தற்போது இருக்கும் மகளிர் மற்றும் குழந்கைகளுக்கான சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வரவும் புதிதாக சட்டங்களை இயற்றவும் அரசு திட்டமிட்டுள்ளது மகளிர் அதிக அளவில் உயர்கல்வி படிப்பதற்கான வழிமுறைகளை கண்டறியுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நோய் தொற்று பரவல் மற்றும் ஊரடங்கு காரணமாக வெளிநாகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் மூன்றாவது கட்டம் வரும் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது

இலங்கையில் உள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்காக கூடுதலாக இரண்டு விமான சேவைகளை ஏர் இண்டியா வரும் வாரத்தில் இயக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது

இந்திய கடற்படை கப்பல் ஐ என் எஸ் ஜலஸ்வா மூலம் இவர்கள் அழைத்து வரப்படுவதாகவும் இந்த கப்பல் நாளை தூத்துக்குடி துறைமுகம் வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிஜேபி யின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயலின் தாயாருமான சந்திரகாந்தா கோயல் நேற்று இரவு மும்பையில் காலமானாா்

வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காணமாக அவர் மரணமடைந்ததாக திரு பியூஷ் கோயல் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார்

அவரது மறைவுக்கு பிஜேபி தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அமெரிக்னவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்னன ஜனநாயகக் கட்சியின் வேட்பாளராக அமெரிக்காவின் முன்னாள் துணை அதிபர் திரு ஜோ பிட்டன் போட்டியிடுகிறார் இவர் தற்போதைய தற்போதைய அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பை எதிர்த்து போட்டியிடுவவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டில் உள்ள தாலிபான்களை கண்காணித்து அவர்களுடைய நடவடிக்கைகளை ஆய்வு செய்து வரும் ஐ நா அமைப்பின் முயற்சியை வரவேற்பதாக அந்நாட்டு அரசு தெிவித்துள்ளது தீவிரவாதத்திற்கு எதிராக போரில் ஆப்கானிஸ்தான் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளதாகவும் இந்த பகுதியை அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஐ நா எடுத்துள்ள இந்த முயற்சியை வரவேற்பதாக ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நோயாளிகளிடமிருந்து இந்த கட்டணத்தைவிட கூடுதலாக வசூல் செய்யக்கூடாது என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை தொடர்ந்து மேம்படுத்தவும் தொழில் துறையில் தொடர்ந்து முன்னணி மாநிலமாக திகழகச் செய்திடவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பு சாா்பிலான ஒளிரும் தமிழ்நாடு என்ற மாநாட்டினை முதலமைச்சா் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினாா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் சுட்டிக்கட்டினார் இதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் தமிழகத்தில் முதலீடு செய்ய முன் வருமாறு முன்னணி தொழில் நிறுவனங்களுக்கு தாம் கடிதம் எழுதியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்றை தடுப்பதற்கான கருவிகளை உற்பத்தி செய்வதற்கு தொழில் துறையினருக்கு வழங்கப்பட்ட சலுகைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார் தொழில் நிறுவனங்கள் அங்கு பணி புரியும் தொழிலாளா்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினருக்கு உடலுக்குடன் கடன் வழங்க வேண்டுமென்று வங்கி அதிகாரிகளை தாம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்